பங்கு வகிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ஆய்வு மேற்கொண்டனர்

கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

ஏழை மக்களுக்கு இலவச உணவு தாளியங்கள் மட்டுமன்றி இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் வழங்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார்

இதன் காரணமாக இந்தநோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் பிற நாடுகளை ஒப்பிடுகையில் குறைவாகவே உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் திரு நரேந்திரமோடி பட்டியலிட்டார் இதனைத் தொடர்ந்து இந்திய வர்த்தக நிறுவனங்கள் ஏற்பாடு செய்திருந்த காணொலி வாயிலான முன்று நாள் மாநாட்டில் பிரதமர் உரையாற்றினார்

உலக அளவில் குழந்தைகளுக்கான தடுப்பு மருந்தில் மூன்றில் இரண்டு பங்கு தேவைய இந்திய நிறுவனங்கள்தான் பூர்த்தி செய்து வருவதையும் பிரதமா் குட்டிக்காட்டினாா் உலகளாவிய வளத்திற்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார்

மாவட்டந்தோறும் அமைச்சா்கள் மற்றும் சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனா்

ஆக்ஸிஜன் குழாய் அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டதற்கு பொதுப்பணித் துறைக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்

கட்டுப்படுத்தப்பட்ட மண்டவங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய திரு வீரமணி இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகளை மாநில அரசு சிறப்பாக மேற்கொண்டு வருவதாகத் தெரிவித்தாா்

மாவட்டத்தில் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுததுவதற்கான அளைத்து கரக்கக்குடி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆடசியர் திரு சந்தீப் நந்துரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இதன்படி அனைத்து விதமான வாத்தக நிறுவனங்கள் இயங்குவதற்கு இந்த காலகட்டத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது

இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி மற்றும் ஒமந்துரார் அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொண்டனர்

க்கதாரத்துறை அமைச்ச் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் இந்த நோய் தொற்றினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் இதனை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது பின்னர் இக்கூட்டம் குறித்து பேசிய டாக்டர் ஹர்ஷவர்தன் நாட்டில் இந்த நோய் தொற்று சமூக பரவலாக உருவெடுக்கவில்லை என்று தெரிவித்தார் ஒருசில பகுதிகளில் இந்த நோய் தொற்றின் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார்

இந்த நோய் தொற்று பரவலை தடுப்பதற்காக கூடுதல் விழிப்புணர்வு நடவடிக்ககைள் மேற்கொள்ளப்பட்ட வேண்டியதன் அவசியம் குறித்தும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்ககப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் மக்கள் தொகை அடிப்படையை கொண்டு ஒப்பிடுகையில் இந்த நோய் தொற்று பாதிப்பு நம் நாட்டில் குறைவாக உள்ளது என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார்

இந்த பாடக்குறைப்பு என்பது தோ்வுக்காள ஒருமுறை நடவடிக்கை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் கல்வி தொடர்பான நடவடிக்ககைளை அரசியலாக்க வேண்டாம் என்றும் திரு ரமேஷ் பொக்ரியல் நிஷாங் வலியுறுத்தியுள்ளார் அரசு பள்ளி மாணவா்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாகத்தான் கல்வி கற்பிக்கப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளாா் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளா்களிடம் பேககையில் அவர் இவ்வாறு கூறினார்

எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்